பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் சுட்டப்பேரவைக்கு முதல்கட்டமாக நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு உறுதியான சுட்டப்பேரவை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் அங்கு நடைபெறும் மூன்று முக்கிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார் பங்களாதேஷின் ஷேக் முஜ்பர் ரஹ்மாளின் நூற்றாண்டு நினைவு பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி இந்தியா பங்களாதேஷ் இடையிலாள ஐம்பது ஆண்டு கால நட்புறவு பங்களாதேஷ் ஐ போரிலிருந்து இந்தியா விடுத்த ஐம்பது ஆண்டுகால நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் பங்களாதேஷின் தேசிய நாள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் பங்களாதேஷ் அதிபர் திரு முகமது அப்துல் ஹமீத் வெளியுறவுத்துறை அமைக்சர் டாக்டர் அப்துல் முகமது ஆகியோர் பிரதமர் திரு மோடியை சந்தித்து பேசுகிறார்கள்

தற்போதைய பயணத்தில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவுகள் மேலும் வலுப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிவங்களின் சட்டப்பேரவைக்கான முதல்கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது மேற்குவங்க மாநிலத்தில் ஐந்து மாவட்டங்களுக்குட்பட்ட முப்பது தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது இதனை அடுத்து அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இன்று மாலை வாக்குச்சாவடிகளுக்குச் சென்று தங்களது பணிகளை தொடங்கவுள்ளனர் தேர்தல் நடைபெறும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

சுட்டப்பேரவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதற்கிடையே திருச்சியில் ஒரு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யட்பட்டது தொடர்பாக தேர்தல் பார்வையாளர்களின் பரிந்துரையை ஏற்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு சிவராசு மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜன் ஆகியோரை தேர்தல் சாரா பணிக்கு இடமாற்றம்செய்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது திருக்சி மாவட்ட ஆட்சியராக திருமதி திவ்யதர்ஷிணியும் காவல்துறை கண்காணிப்பாளராக திரு மயில்வாகணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கோடை வெயிலையும் பொருட்படுத்தாது தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார்

மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் விரைவில் தொடங்கவுள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் நேற்று செஞ்சி மற்றும் பல்லாவரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தேர்தலை கருத்தில் கொண்டே அஇஅதிமுக அரசு பொங்கல் பரிசை அறிவித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

பிஜேபியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு

ரவி ஈரோடு மாவட்டத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாதி மத வேறுபாடின்றி மக்கள் நலத் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ரவி நம்பிக்கை தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி நேற்று காஞ்சிபுரத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்

அம்முக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணப்பாளர் திரு சீமான் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

இந்தியாவில் கடைகோடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கல்வி கிடைப்பதை அரசு உறுதிபடுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் மன நலத்தை பாதுகாக்கும் விதத்தில் மந்தோபன் என்ற திட்டத்தினை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார்

நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சாலை கட்டமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தேசிய சாலை கட்டமைப்புகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் சாலைகள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதாகவும் அதே நேரத்தில் பொருளாதூரமும் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பொது போக்குவரத்துத்துறையில் மின்வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் விதத்தில் உற்பத்தியை அதிகரிக்க இந்த துறையினர் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அரபிக் கடலில் மனிகாய் தீவுகளின் அருகே சந்தேகத்திற்கு இடமான மூன்று படகுகளை இந்திய கடலோர காவல்படை சிறைபிடித்துள்ளது

இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது புனே யில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது

ஒரிலன்ஸ் மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் இரா சர்மா ஆகியோர் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்